மின்னனு பொருள் வடிவணப்பு மற்றும் உற்பத்தி துறையில் சுள்வதேச கேந்திரமாக இந்தியா விளங்கும் வகையில் இக்கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சவுதி அரேபிய இளவரசர் மொகமத் பின் சல்மானை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கவுள்ளார் ஏரோ இந்தியா விமான கண்காட்சி பெங்களுருவில் இன்று தொடங்குகிறது பிரபல ஹிந்தி எழுத்தாளர் நம்வர்சிங் புதுதில்லியில் நேற்றிரவு காலமானார் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினரால் நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதல் ஒரு பயங்கரவாத செயல் என்றுஅமெரிக்க அதிபா் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா்

மின்னு பொருட்களை வடிவளமப்பதிலும் உற்பத்தி செய்வதிலும் இந்தியா உலக மையமாகத் திகழ இந்தக் கொள்கை வழிவகுக்கும் இந்தத் துறையில் இந்திய நிறுவனங்கள் உலக அளவில் போட்டி போடவும் இது உதவும் அடுத்த மாதத்திற்குப் பின்னரும் பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதித் திட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

இஸ்லாமியப் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இதற்காக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்திற்கு கூடுதலாக எட்டாயிரம் கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும்

பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சவுதி அரேபிய இளவரசர் மொகமத் பின் சல்மானை சந்தித்து பேசுகிறார் பேச்சுகளுக்குபின் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் சவுதி இளவரசர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் சந்திக்கவுள்ளார்

போதைப்பொருள் வர்த்தகமே தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத செயல்களுக்கும் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹிசாரில் உள்ள குரு ஜம்பேஷ்வர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு காணொலி காட்சி மூலம் விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் இத்தகைய வர்த்தகம் மூலம் கிடைக்கும் நிதி மூலமாகவே நாட்டை சீரழிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம்சாட்டினார் ஆரோக்கியமான வாழ்க்கை நல்ல எதிர்காலம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில்கொண்டு இளைய சமுதாயத்தினர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடாது என்று வலியுறுத்தினார் தன்னம்பிக்கையுடன் வாழும் எவரும் இதுபோன்ற பழக்கத்திற்கு ஆளாகமாட்டார்கள் என்று பிரதமர் தெரிவித்தார் இத்தகைய பழக்கத்திலிருந்து விடுபட்டவர்களுக்கு ஆதரவு அளித்து உதவவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் போதை பழக்கத்திற்கு ஆளானவர்களை அதிலிருந்து விடுவிக்க மத்திய அரசு எடுத்துவரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் திரு மோடி குறிப்பிட்டார் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை பெங்களுருவில் உள்ள எலஹன்கா விமானப்படை தளத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார்

இக்கண்காட்சியின் மூவம் விமான நிறுவனங்கள் பாதுகாப்புத்துறை மற்றும் அரசு இடையே ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது இக்கண்காட்சியில் இஸ்ரேல் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி ரஷ்யா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்கவுள்ளன இதற்கிடையே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன் புல்வாமா தாக்குதல் போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார் உத்தரபிரதேச மாநிலத்தில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார்

இப்பகுதிகளில் கங்கை தாய்மைப்படுத்தும் திட்டத்தின்கீழ் பல்வேறு திட்டப் பணிகளுக்கும் திரு கட்கரி அடக்கல் நாட்டவுள்ளார்

சென்னையில் நேற்று பிஜேபி பாமக ஆகிய கட்சிகள் அதிமுகவுடன் தனித்தனியாக நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிஜேபியுடன் தொகுதிப் பங்கீடு குறித்த அறிவிப்பை அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் வெளியிட்டார்

பிரபல ஹிந்தி எழுத்தாளர் நம்வர்சிங் புதுதில்லியில் நேற்றிரவு காலமானார்

ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பினரால் நடத்தப்பட்ட புல்வாமா தூக்குதல் ஒரு பயங்கரவாத செயல் என்றும் இது குறித்த அறிக்கையை விரைவில் வெளியிடவுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால் டிரம்ப் தெரிவிததுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு செய்தி தொடர்பாளா ராபர்ட் பலாடினோ இத்தாக்குதலில் தொடர்புடையவர்கள் மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் இவ்விவகாரத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார் தூக்குதல் தொடர்பான புலனாய்வு விசாரணைக்கு பாகிஸ்தான் ஒத்தழைக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ மற்றம் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் திருமதி சாரா சாண்டர்ஸ் விடுத்தள்ள அறிக்கையில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு மற்றும் அதன் தலைவர்கள்மீது பாகிஸ்தான் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் குவ்பூஷன் ஜாதவ் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்கவேண்டும் என்ற பாகிஸ்தானின் கோரிக்கையை சர்வதேச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இவ்வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் குழுவில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் நீதிபதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதையடுத்து புதிய நீதிபதி நியமிக்கப்படும்வரை விசாரணையை ஒத்தி வைக்கவேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இதை நிராகரித்த நீதிமன்றம் தொடர்ந்து வாதத்தை எடுத்துரைக்குமாறு பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தியது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ஒன்பது மாவட்டங்களில் பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அனந்த்நாக் குல்காம் பட்கம் பாரமுல்லா குப்வாரா பந்திபோரா கந்தர்பால் கார்கில் லே ஆகிய இடங்களில் பனிச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியே வரவேண்டாம் என்று மாவட்ட துணை கண்காணிப்பாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதற்கிடையே கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நாளை மறுநாள்வரை மழழ பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா இலங்கை இடையே ரயில் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையே பயணிகள் எளிதாக பயணம் செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை கொழும்பு இடையே இம்மாதிரியான போக்குவரத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னாருக்கு படகு போக்குவரத்து தொடங்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இலங்கையில் உள்ள காங்கேசன்துறை துறைமுகத்தை மறுசீரமைப்பதற்கும் இந்தியா உதவி செய்துள்ளதாகவும் இதன்மூலம் தென்னிந்தியாவில் உள்ள முக்கிய துறைமுகங்கள் இணைக்கப்படும் என்றும் தெரிகிறது அதுபோல இந்திய நகரங்களை இணைக்கும் விதத்தில் பலாலி விமான தளம் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது